போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது

மூன்று தங்கப் பதக்கம் வென்றார்

இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை நாளை ஏற்றிவைத்து உரையாற்ற உள்ளார் இதனையொட்டி அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதிரடிப் படை வீரர்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலங்களின் தலைநகரங்களிலும் சுதந்திர தினத்திற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் நடைபெற உள்ள சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசியக் கொடியை ஏற்றி வைக்கிறார்

நெல்லையில் கொள்ளையர்களை துணிவுடன் விரட்டியடித்த தம்பதியருக்கு அதீத துணிவுக்கான விருதினையும் முதலமைச்சர் நாளை வழங்க உள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர்

கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து குறைந்துள்ளது

இதற்கிடையே மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையத்தின் காவிரி கரையோரப் பகுதிகளை அம்மாவட்ட வருவாய் அலுவலர் திரு துரை ரவிச்சந்திரன் இன்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னெச்சரிக்கை அவர் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

முன்னதாக தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் நாட்டில் உள்ள கிராமங்களின் தூய்மை குறித்த கணக்கெடுப்பு பணியினை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது

தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு செயல்படாமல் இருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை சென்னையில் இருந்து அனுப்பிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நீலகிரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடாததற்கு என்ன காரணம் என்பதை ஊடகங்கள் தான் முதமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் பழனி முருகன் கோயில் பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது ஐந்து இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதன் மூலம் தனித்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது இந்த பஞ்சாமிர்தம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார்

தேனி மாவட்டங்களின் மலைப் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கும் தெற்கு மற்றம் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மினதமான மழைக்கும் வாய்ட்பு உள்ளது

திருவாரூர் மாவட்டம் எடமேலையூர் குடிதாங்கி ஏரியில் தூர் வாரும் பனியினை ஆட்சியர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் நான்காயிரம் வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது துய்மை இந்தியா இயக்கத்தின்கிழ் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் துய்மை பணிகளை கல்லூரி மாணவிகள் மற்றும் மாநகராட்சி பணியாளர் இன்று மேற்கொண்டனர் சென்னை அகமதாபாத் இடையேயான ஹம்சஃபர் விரைவு ரயில் இன்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட் இன்டீஸ் அணிகளுக்கு இடையிவான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெற உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இன்டஸ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி மழையினால் கைவிடப்பட்டது இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலையில் உள்ளது உலக காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கான விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச்சுடும் பிரிவில் இந்தியா நான்கு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது

மாற்றுத் திறனாளிகளுக்கான உலகக் கோப்பை டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது

உலக துப்பாக்கிச் சுடும் போட்டி இன்று பின்லாந்தில் தொடங்கியது

ஆசிய தடகள சங்கத்தின் தடகள ஆணைய உறுப்பினராக பி டி உஷா நியமிக்கப்பட்டுள்ளார்